ஆந்திரப்பிரதேசத்தில் கோதாவரி ஆற்றில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் ஆறு பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது பாங்காக் நகரில் இன்று தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து விளையாடுகிறார் குரேஷியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப்போட்டி இன்று மாலை மாஸ்கோவில் நடைபெறுகிறது

இது மற்றொரு வழியில் வாரணாசியையும் இணைக்க உள்ளது லக்னோ ஆக்ரா மற்றும் யமுனா விரைவு சாலை மூலம் இந்த புதிய சாலை தலைநகர் தில்லியை நேரடியாக இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இத்திட்டத்தின் மூலம் அனைத்து கிராமங்களும் நகரங்களும் பயன்பெறும் என்று கூறினார் முந்தைய அரசின் கொள்கையால் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் பின்னர் வாரணாசி எரிவாயு விநியோக திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்த அவர் வாரணாசி பல்லியா இடையே மின்சார ரயில் போக்குரவத்தையும் தொடங்கி வைத்தார் பஞ்ச கோஷி பரிக்ரமா என்கிற சர்வதேச மாநாட்டு மையத்திற்கும் நவீன நகரம் மற்றும் கங்கை தூய்மை திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் அசாம்கர் வாரணாசியில் பிரதமர் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிகள் உத்தரப்பிரதேச மேம்பாட்டில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தமது உரையில் பிரதமர் உலக நிலையில் ஒட்டப்போட்டி ஒன்றில் தங்கப்பதக்கம் வென்ற முதலாவது இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை நிஷ்த்திய வீராங்கனை ஹீமா தாஸுக்கு பாராட்டு தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மிர்ஸாபூரில் இன்று பன்சாகர் வாய்க்கால் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் இந்திய செலவின கணக்காளர்கள் நிறுவனம் நிதி பற்றிய கல்வியறிவை பெண்களுக்கு அளிக்க வேண்டும் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய செலவின கணக்காளர்கள் நிறுவன விழாவில் பேசிய அவர் நிதி குறித்த கல்வியறிவு பெற்ற பெண்கள் சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று கூறினார் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டை வளர்ப்பதற்கு இந்திய செலவின கணக்காளர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செலவின கணக்காளர்கள் உற்பத்தி மற்றும் முதலீட்டு துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருவதாகவும் குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இந்திய செலவின கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த இன்று ஹரியானா மநாநிலம் ஃபத்தேகாபாத் செல்கிறார் அங்கு அவர் சிரோமணி கபீர் பிரகாத் தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஹரியானா ஃபத்தேகாபாத சானக் சபா சந்த் கபீர் தானக் சமாஜ் ஊழியர் நலச்சங்கம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன இந்தியா பங்களாதேஷ் உள்துறை அமைச்சர்கள் நிலை ஆறாவது சுற்றுப் பேச்சுக்கள் இன்று டாக்காவில் நடைபெறுகின்றன இந்த கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் திருராஜ்நாத் சிங்கும் பங்களாதேஷ் உள்துறை அமைச்சர் திரு ஆசாதுஸ்ஸாமான் கான் கமல் ஆகியோர் கூட்டு தலைமை ஏற்கின்றனர் சென்ற வெள்ளிக்கிழமை டாக்கா சென்றடைந்த திரு ராஜ்நாத் சிங் நேற்று பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவை சந்தித்து பயங்கரவாதம் உள்ளிட்ட பரஸ்பரம் அக்கறையுள்ள விஷயங்கள் குறித்து விவாதித்தார் இம்மண்டலத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்தால் பயங்கரவாதத்தை வேரறப்பது சாத்தியமே என்று திருமதி ஹசீனாவிடம் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் ஒரு நாட்டுக்கு எதிராகவும் தமது மண்ணை பயங்கரவாதிகள் பயன்படுத்திக்கொள்ள எந்த அனுமதிக்கப்படமாட்டாது என்று பங்களாதேஷ் பிரதமர் வலியுறுத்தி கூறினார் டாக்காவில் உலகின் மிகப்பெரிய இந்திய விசா மையத்தை உள்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் டாக்கா நகரில் செயவ்படும் தற்போதுள்ள அனைத்து விசா மையங்களுக்கும் பதிலாக இந்த புதிய அதி நவீன விசா மையம் செயல்படும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பஹ்ரைன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷேக் காலித் பின் அகமத் அல் காலிஃபா ஆகியோர் இணைந்து மனாமாவில் இன்று இரண்டாவது கூட்டு ஆணையத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார்கள் இந்த கூட்டத்தின்போது வர்த்தகம் முதவீடுகள் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்படும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று மனாமாவில் இந்திய தூதரகத்திள் புதிய கட்டிட வளாகத்தை திறந்து வைத்தார் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்வோரை கண்டுபிடிக்க தரவு பகுப்பாய்வு தொழில்நுட்பம் விரிவாகப்ப பயன்படுத்தப்படும் என்று பீகார் துணை முதலமைச்சரும் ஜி எஸ் டி பற்றிய அமைச்சர் குழு தலைவருமான திரு சுஷில் குமார் மோடி தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் நேற்று ஜி எஸ் டி சபையின் ஒன்பதாவது கூட்டம் முடிவடைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார் அனைத்து விதமான ஆள் லைன் பரிவர்த்தனைகளையும் முழுமையான அளவில் கண்காணிக்கும் மூன்றாவது கண்ணாக ஜி எஸ் டி கட்டமைப்பு செயல்படுகிறது என்றார் அவர் வரும் அக்டோபர் மாதம் முதல் டி டி எஸ் முறையை கடைப்பிடிக்க ஜி எஸ் டி சபை பரிந்துரை செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உலகப் புகழ் பெற்ற ஒன்பதுநாள் பூரி ரத யாத்திரை தொடங்கி உள்ளது அருள்மிகு பாலபத்ரர் மற்றும் சுபத்ரா தேவி ரதங்கள் குண்டீச்சா கோவில் பகுதிக்கு சென்றடைந்துள்ளன

ஆந்திரப்பிரதேசம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் பசுவுல்லங்கா கிராமத்தின் அருகே கோதாவரி ஆற்றில் நேற்று மாலை படகு கவிழ்ந்ததில் ஆறு பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய பேரிடர் அதிரடிப்படை மாநில பேரிடர் அதிரடிப்படை தீயணைப்பு வருவாய் துறைப் பணியாளர்கள் இன்று காலை மீட்பு பணியை மீண்டும் தொடங்க உள்ளனர் நேற்று இரவு மீட்பு பணிகள் நடைபெற்றன மீட்பு பணிகளை விரைவுப்படுத்துமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு நிம்மகாயலா சின்னாரெட்டி மாவட்ட ஆட்சியருடன் மீட்பு பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளது மக்களின் நீண்ட கால கனவான சொந்த வீடு என்பதை இத்திட்டம் நிறைவேற்றி வருகிறது

ஏழை மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் வீடுகள் வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும்

இந்தத் திட்டத்தில் பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி பிரதமர் கிராமப்புற வீட்டு வசதி என்ற இரு பிரிவுகள் அடங்கியுள்ளன பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பல இடங்களில் நேற்று நல்ல மழை பெய்தது இதனையடுத்து அம்மாநிலங்களின் வெப்ப நிலை தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்

தாய்லாந்து ஒபன் பேட்மிட்டன் இறுதிப்போட்டிக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்

மூன்றாவது போட்டி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது

மாஸ்கோவில் இன்று நடைபெற உள்ள இறுதிப்போட்டியில் பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு இந்தப் போட்டி நடைபெற உள்ளது

விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸை வீழ்த்தி ஜெர்மனியின் ஏஞ்சலிக் கெர்பர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கான இறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ளது இதில் செர்பிய வீரர் ஜோக்விச்சும் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆன்டர்ஸனும் மோதுகின்றனர்